ஒய்வூதியம் வழங்கும் தேசிய ஒய்வூதியத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஞ்சியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார்

பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் உயிரி பயங்கரவாதத்தை சமாளிக்க ராணுவத்தின் மருத்துவ சேவைப் பிரிவினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வலியுறுத்தியுள்ளார்

இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை வலுவாக உள்ளது என்று மத்திய சுட்டஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

மறு ஆய்வு செய்ய வேண்டுமென்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது

நிகழ்த்தியுள்ளது

இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக ராஞ்சி சென்றுள்ள பிரதமர் அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள சட்டப்பேரவை வளாகக் கட்டிடத்தை கட்டிடத்தை சற்று முன் திறந்து வைத்தார்

ராஞ்சியில் கட்டப்பட உள்ள தலைமை செயலகத்துக்கான புதிய கட்டிடடத்திற்கும் பிரதமா் அடிக்கல் நாட்டுகிறார் உயிரி பயங்கரவாதம் உண்மையாள அக்கறுத்தலாக திகழ்கிறது என்றும் அதனை சமாளிப்பதில் ரானுவத்தின் மருத்துவ சேவைப் பிரிவினர் முன்னணியில் இருக்க வேண்டுமென்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வலிபுறுத்தியுள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் முதல் ரானுவ மருத்துவ மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் பாரம்பரியமான போர் முறைகளைவிட புதுவிதமான அச்சுறுத்தல்களை சமாளிக்க வேண்டிய நிலை உலக அளவில் நிலவுவதாகக் குறிப்பிட்டார் அனு ஆயுதங்கள் ரசாயன ஆயுதங்கள் மற்றும் உயிரி ஆயுதங்கள் தற்போதைய சூழலில் பெரும் அச்கறுத்தலாக உள்ளது என்றும் மருத்துவ சேவைப் பிரிவினா் இதற்கு உரிய வழிமுறைகளை கண்டறிய வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டில் உயிரி பயங்கரவாதத்தைக் கட்டுப்படுத்த உரிய தீர்வு எட்டப்படும் என திரு ராஜ்நாத்சிங் நம்பிக்கை தெரிவித்தார் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் குறைந்துள்ளபோதும் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை வலுவாக உள்ளது என்று மத்திய சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் அகமதாபாதில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மூன்று மாத காலத்தில் இந்த வளர்ச்சி விகிதம் ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக குறைந்தாலும் பணவீக்கம் நிதிப்பற்றாக்குறை ஆகியவை கட்டுப்பாட்டில் இருப்பதாகத் தெரிவித்தார் வரி செலுத்துவோருக்கு வருமானவரித்துறை அதிகாரிகள் நேரிடையாக நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை முடிவுக்கு வருவதூக அவர் கூறினார்

மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கத்துக்கு வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கவாமிநாதன் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்தியாவில் பகமைப் புரட்சிக்கு வித்திட்ட டாக்டர் எம் எஸ் கவாமிநாதன் சென்னையில் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் உணவு பாதுகாப்பு என்ற நிலையிலிருந்து ஊட்டக்சத்து பாதுகாப்பு என்பதில் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது என்றார் ஆரோக்கியமா வலிமையான உடல்நலம் கொண்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு புரதச்சத்து மிகுந்த பருப்பு வகைகளை அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் ஊட்டச்சத்தமிக்க உணவு பாதுகாப்பான குடிநீர் ஆகியவற்றடன் சமன்பாடான ஊட்டச்சத்து உணவு பற்றிய விழிப்புணா்வை ஏற்படுத்துவதற்கு உரிய கவனம் செலுத்த வேண்டுமென்று அவா் வலியுறுத்தினாா் குழந்தைகள் இளம் பருவத்தினா் கா்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மாா்களுக்கு சத்தான உணவை வழங்கும் வகையில் இந்த ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது ஐஸ்லாந்தில் தமது பயனத்தை முடித்துக் கொண்டு ஸ்விட்சா்வாந்து சென்ற குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த்துக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டின் தலைநகர் பெர்ன் னில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இன்று அவர் உரையாற்றுகிறார் பின்னா் அவா் ஸ்விட்சா்வாந்தில் உள்ள இந்திய நண்பா்கள் மற்றும் வம்சாவளியினா் அளிக்கும் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் நாளை ஸ்விட்சர்லாந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் பின்னா் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் திரு ராம்நாத் கோவிந்த் முன்னிலையில் கையெழுத்தாக உள்ளன ஜம்மு கஷ்மீரில் பெரும்பான்மையான இடங்களில் கட்டுப்பாடுகள் தளா்த்தப்பட்டுள்ளன நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து நிர்வாகம் படிப்படியாக கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருகிறது

கஷ்மீரில் எந்த பகுதியிலும் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பூரீநகரில் சாலைகளில் தனியார் வாகனங்கள் அதிகமாக இயங்குவதாகவும் மக்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைபேசி சேவைகளை மீண்டும் இயக்குவது தொடர்பாக நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்தியாவுடனான தடையற்ற வாத்தக ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்யுமாறு தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தடையற்ற வாத்தக ஒப்பந்தத்தில் இந்தியா இணைந்ததற்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் இந்தியாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை ஆய்வு செய்ய முடிவு செய்ததையடுத்து இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் எதிரிகளின் பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குறைந்த எடையுடைய இந்த ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்துள்ளது ஆந்திரப்பிரதேச மாநிலம் கர்னூல் ஏவுதளத்திலிருந்து இது ஏவப்பட்டது இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்ததற்கு பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இந்த தகவலை ஒ என் ஜி சி நிறுவனம் குவாஹாத்தியில் தெரிவித்தது

மாநிலத்தில் ஆய்வு மற்றும் துரப்பணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே மாநில அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி மும்பையில் பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்த வட்சக்கணக்கான பிள்ளையார் சிலைகள் இன்று கடலில் கரைக்கப்படுகின்றன இதனையொட்டி பல்வேறு இடங்களில் விநாயகர் ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன

ஊர்வலம் செல்லும் முக்கியமான வழித்தடங்கள் பறக்கும் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

இங்கிலாந்து நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது சுட்டவிரோதம் என அந்நாட்டு நீதிமன்றம் ஒன்று கூறியுள்ளதை அடுத்து பிரதம் திரு போரிஸ் ஜான்சன் அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியிருக்கிறார் செய்து ஐரோப்பிய யுளியனிலிருந்து இங்கிலாந்து பிரிந்து செல்வதற்கான ஒப்பந்தம் கொள்ளப்படாவிட்டால் உள்நாட்டு குழப்பங்களும் உணவு மற்றும் மருந்து பற்றாக்குறை ஏற்படும் நிலை உருவாகும் என அரசுத் துறைகள் எச்சரித்துள்ளன ஒப்பந்தம் இல்லாமல் ஐரோப்பிய யுனியனிலிருந்து விலகும் நடவடிக்கை கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினா்கள் அச்சம் தெரிவித்துள்ளனா்

ஜம்மு கஷ்மீரில் ஆயுதங்களுடன் வந்த தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் மூன்று போ கைது செய்யப்பட்டுள்ளனர்